நாட்டில் உள்ள குடிமக்களின் செயல்பாடுகளே எதிர்கால புதிய இந்தியாவை உருவாக்கும் என்று பிரதமர் திரு

பொருளாதார பற்றாக்குறையை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என மத்திய நிதியமைச்சர் திருமதி

தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட காவல்துறை சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் வாரணாசி தேசத்தை உருவாக்குவதற்கு அரசு மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனின் கலாச்சாரமும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரதமர் திரு

வாரணாசியில் இன்று றீ ஐகத்குரு விஸ்வராதியா குருகுலத்தின் நூற்றாண்டு விழாவின் நிறைவு நிகழ்ச்சிகளை துவக்கிவைத்துப் பேசியஅவர் குடிமக்களின் செயல்பாடுகளே எதிர்கால புதிய இந்தியாவை உருவாக்கும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் உத்திரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

வாரணாசி உஜ்ஜைனி ஓம்காரேஷ்வர் பகுதிகளை இணைக்கும் மகாக்கால் விரைவு ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

மாநாட்டின் ஒருபகுதியாக வனவிலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான சிறந்த நடைமுறைகளை தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் காட்சிப்படுத்த உள்ளன மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் காந்திநகரில் இன்று நடைபெற்ற இம்மாநாடு குறித்த கூட்டத்தில் பங்கேற்றார் நிர்மலா சீதாராமன் நாட்டின் பொருளாதார பற்றாக்குறையை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என மத்திய நிதியமைச்சர் திருமதி

அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில்கொண்டு மட்டுமே நிதிநிலை அறிக்கை தயார்செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

மணிஷ் சிஸோடியா திரு சத்யேந்தர் ஜெயின் திரு

ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை நிலை ஆளுநர் திரு அனில் பைஜால் அவருக்கு பதவிப்பிரமாணமும் ரகசியகாப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

அமீத்ஷா புதுதில்லியில் செயல்பட்டுவரும் தேசிய கணினி குற்றவியல் ஆய்வகம் மக்களுக்கு பெருமளவு உதவிகரமாக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

கொல்கத்தாவில் இன்று ரோட்டரி நிறுவனத்தின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றியஅவர் இது தொடர்பான கண்காட்சியையும் பார்வையிட்டார்

எல்லைத்தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நேற்று நள்ளிரவு பிடித்து செல்லப்பட்ட யாழ்ப்பானம் காங்கேசன்துறை கடற்படை இவர்கள் முகாமிற்கு கொண்டுசெல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

இதன்படி மதுரை மற்றும் மதுரை சரக பொறுப்பாளராக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் தலைவர் திரு அபய்குமார் சிங் நெல்லை மாநகர் பொறுப்பாளராக காவல்துறை செயலாக்கப்பிரிவு கூடுதல் தலைவர் திரு மகேஷ்குமார் அகர்வால் நெல்லை சரக பொறுப்பாளராக பொருளாதார குற்றப்பிரிவு தலைமை கண்காணிப்பாளர் திரு

ஸ்டாலின் தேனி மாவட்டம் பொறுப்பாளராக திரு

பாஸ்கரனும் தூத்துக்குடி மாவட்டம் பொறுப்பாளராக திரு

இவர்கள் இப்பகுதிகளில் நிலவும் சட்ட ஒழுங்கு சூழ்நிலைகளை மதிப்பிட்டு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

சட்டப்பேரவை அலுவல் ஆய்வு கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை தலைவர் திரு

வெல்லமண்டி வளர்மதி தமிழகத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையாக பல்வேறு விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் தேவையான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப போட்டிகளை அமைச்சர்கள் திரு

நடராஜன் திருமதி

வளர்மதி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர்

காவிரி படுகையில் உள்ள அணைகளுக்கு வரும் நீர் தொடர்பான புள்ளிவிவரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது தமிழகம் சார்பில் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்ரமணியம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் நீலகிரி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுப்புற கிராம மக்களை அச்சுறுத்திவரும் புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர்

திருச்சியில் நேரு யுவகேந்திராவின் முப்பெரும் விழாவில் இன்று உரையாற்றியஅவர் இளைஞர்கள் உடல் மற்றும் மன நலத்தைப் பேணிக்காத்தால் மட்டுமே சமுதாயத்தையும் நாட்டையும் உயர்த்த முடியும் என்றார் இந்நிகழ்ச்சியில் திருச்சி கள விளம்பர அலுவலர் திரு

திருமதிகார்ட் மகளிர் சுயஉதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி கழகம் புதிய அலைபேசி செயலியை உருவாக்கியுள்ளது திருமதிகார்ட் என்ற புதிய செயலியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு நாளை அறிமுகப்படுத்துகிறார்

காஞ்சிபுரம் மாவட்டம் காரைப்பேட்டை பக்தவத்ஸலம் தொழில்நுட்ப கல்லூரியில் நாளைமறுநாள் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார்